டாலர் கடனுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார்

உறுதிசெய்ய இந்தியாவும் ஜப்பானும் வலியுறுத்தியுள்ளன

ஜாகிர் நாயக் ஐ இந்தியாவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மலேஷியாவிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

சிதம்பரத்தை சிறைக்கு அனுப்ப சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கி கௌரவித்தார் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவுக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை இந்தியா புறப்பட்டார் ரஷ்யாவில் தாம் மேற்கொண்ட பயணம் இரு நாடுகளின் நட்புறவையும் மேலும் வலுப்படுத்தியிருப்பதாகவும் அதிபர் திரு புட்டினுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தில்லிபுறப்படும் முன் தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

புதிய இந்தியாவை உருவாக்குவதில் தமக்கு இருந்த எண்ணங்களைப் போலவே ரஷ்ய அதிபரும் தமது நாட்டின் அனைத்து பகுதிகளையும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து வருவதாகத் தெரிவித்தார் நடவடிக்கையில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியமானதாக இந்த கருதப்படுவது தமக்கு பெருமை அளிப்பதாகக் கூறியுள்ளார் விளாடிவோஸ்டாக்கில்தான் இந்தியா முதல் தூதரகத்தை திறந்தது என்று குறிப்பிட்ட பிரதமா் உலகின் கிழக்குப் பகுதியில் உள்ள தொலைதூர நாடுகளுடன் ஒருங்கிணைந்து முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்துவது முக்கியமானதாகும் என்று கூறினார் சர்வதேச அளவில் கிழகத்திய நாடுகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உறுதியான பொருளாதாரத்தையும் மனித ஆற்றலையும் உலகிற்கு அளிக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு வா்ததகம் மற்றும் முதலீட்டுத் திட்டங்களை மேற்கொள்வது அவசியம் என்றார்

இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தக ஒத்துழைப்புத் திட்டங்களை மேற்கொள்வதற்கான இணையதளத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டக் நகரில் கிழக்கத்திய பொருளாதார கூட்டமைப்பு நாடுகள் மாநாட்டில் கலந்துகொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி ஷின்சோ அபேவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் இந்திய பசிபிக் மண்டலத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர்

இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளரிடம் விவரித்த வெளியுறவு செயலர் திரு விஜய் கோகலே இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராள வர்த்தக நடைமுறையை கொண்டுவந்து ஒட்டு மொத்த வளர்ச்சிகான வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் பேசியதாக கூறினார் ஜப்பான் மற்றும் இந்தியாவில் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு துறை அமைச்சகர் மாநாட்டை இவ்வாண்டு டிசம்பர் மாதம் புதுதில்லியில் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்புப்பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி மலேசிய பிரதமர் மகாதிர் பின் முகமதுவை சந்தித்து இருதரப்பு வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்தியாவில் இருந்து அதிகளவிலான பொருட்களை மலேசியா இறக்குமதி செய்தும் சேவைகளை பயன்படுத்தியும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கவேண்டும் என்று பிரதமர் திரு மோடி அவரிடம் வலியுறுத்தினார் தடைச்செய்யப்பட்ட இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவரும் மதகுருவுமான ஜாகிர் நாயக் ஐ இந்தியவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மலேஷியாவிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் மங்கோலிய அதிபர் கல்மாகின் பட்டுல்காவுடனும் பிரதமர் மோடி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்திற்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மங்கோலியா அதிபர் இம்மாதத்திலேயே இந்தியா வரவுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்

இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் திரு சிதம்பரம் உடல் நலத்தை பராமரிக்கத் தேவையான மருந்து பொருட்களை எடுத்துச் செல்லலாம் என்று தெரிவித்தாா்

இதனிடையே இதேவழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்வதிலிருந்து ஜாமீன் கோரி திரு சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவினை முன் உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது

ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத்தலைவர் பிரதமர் முதலமைச்சர் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர்திரு ராம்நாத் கோவிந்த் சிறந்த மாணவர்களை உருவாக்கும் மகத்தான பணி ஆசிரிய பெருமக்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இளம் வயதிலேயே நாட்டின் சிறந்த குடிமக்களை அவர்கள் உருவாக்கி தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தலைசிறந்த தத்துவ எழுத்தாளராகவும் மட்டுமின்றி சிறப்புமிக்க ஆசிரியராகவும் பணியாற்றி பெருமை சேர்த்தவர் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் மன்சூர்அலி மற்றும் திரு செல்வக்கண்ணன் இவ்விருதுகளை பெற்றுக் கொண்டனர் கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியரான திரு செல்வக்கண்ணன் இந்த விருது கிடைத்திருப்பது தமது பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று கூறினார்

தில்லி தமிழாசிரியர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் தினவிழாவில் கலந்துகொண்ட குடியரசுத் துணை தலைவர் நாட்டின் வளர்ச்சியை உருவாக்கும் சிற்பிகள் என ஆசிரியர்களுக்கு புகழாரம் சூட்டினார் ஜனநாயகம் சமத்துவம் நீதி மதச்சார்பின்மை சுதந்திரம் உள்ளிட்ட பண்புகளையும் மனித குல மாண்பையும் உரிமைகளையும் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் முழு முயற்சி எடுக்கவேண்டும் என்றும் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார்

தேதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை காஸி யின் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மேம்பாட்டு பயிற்சியாளர்களை திறன் வளர்ச்சி இந்தியா திறன் இயக்கத்தில் சேர்வதற்கு ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த விருதுகளை வழங்குகிறது

இந்நிகழ்ச்சியில் பேசிய திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே பயிற்றுனர்களை ஊக்குவிக்க ஒவ்வொரு் ஆண்டும் கௌசலாச்சாரியா விருதுகள் வழங்கப்படும் என்றார் இத்துறைக்கான இணையமைச்சர் திரு ராஜ்குமார்சிங் பேசுகையில் நாட்டின் உற்பத்தியை பெருக்குவதற்கு திறன் மிகுந்த பணியாளர்களை உருவாக்கவேண்டும் என்று இந்த சிறப்பு மிக்க பணியை ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் ஆற்றிவருவதாகவும் குறிப்பிட்டார்